தூய்மை இந்தியா இயக்கத்தின்மூலம் நாட்டில் தூய்மை மற்றும் சுகாதாரம் குறித்த விழிப்புணர்வு அதிகரித்துள்ளதாக பிரதமர் திரு

மருத்துவம் விவசாயம் உள்ளிட்ட அனைத்து துறைகளிலும் தமிழகம் சிறந்து விளங்குவதாக மாநில சுற்றுலாத்துறை அமைச்சர் திரு

இறுதி ஆட்டத்தில் இன்று இந்தியாவின் பி

சிந்து ஸ்பெயினின் கரோலினா மரினை எதிர்கொள்கிறார்

பல்கலைக்கழகங்கள் கற்பித்தலை மட்டுமின்றி தரமான ஆய்வுதிட்டங்களை வகுக்க வேண்டுமென்று அவர் கேட்டுக்கொண்டார்

முன்னதாக ஹைதராபாத் ஆளுநர் மாளிகையில் அவர் இன்று ஹரிதநகரம் திட்டத்தை துவக்கிவைத்தார் ஐதராபாத் நகரத்தை பசுமை நகரமாக மாற்றும் இத்திட்டம் துவங்கப்பட்டதன் அடையாளமாக திரு

இன்று பிற்பகல் சென்னையில் தி மு க தலைவர் திரு

கருணாநிதியை நேரில் சந்தித்து அவர் நலம் விசாரிக்க உள்ளார் நாளை திருவனந்தபுரத்தில் நடைபெறும் கேரள சட்டப்பேரவையின் வைரவிழா கொண்டாடங்களின் நிறைவு நிகழ்ச்சியில் குடியரசுத் தலைவர் உரையாற்றுகிறார் பிரதமர் தூய்மை இந்தியா இயக்கம் மூலம் நாட்டில் தூய்மை மற்றும் சுகாதாரம் குறித்த விழிப்புணர்வு அதிகரித்துள்ளதாக பிரதமர் திரு நரேந்திரமோடி பெருமிதம் தெரிவித்துள்ளார் இதுதொடர்பாக இன்று அவர் ட்விட்டரில் வெளியிட்டுள்ள செய்தியில் பல்வேறு பகுதிகளிலிருந்து தூய்மை பாரத இயக்கத்திற்கு ஆதரவு அளித்து பொதுமக்கள் எழுதிய கடிதங்களை பிரதமர் பகிர்ந்துள்ளார் குடிமக்கள் தூய்மை பாரத இயக்கத்தை முழு மனதோடு தங்களது சொந்த இயக்கமாக ஏற்றுக்கொண்டதன்மூலம் தூய்மை சுகாதாரப்பணிகள் மிகப்பெரிய அளவில் வெற்றியடைந்துள்ளதாக பிரதமர் சுட்டிக்காட்டினார் அண்மையில் மனதின் குரல் நிகழ்ச்சியில் தூய்மை இந்தியா திட்டம் குறித்த தகவல்கள் அளிக்க வேண்டுமென்று பிரதமர் கேட்டிருந்தது குறிப்பிடத்தக்கது

நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளார்

சுஷ்மா ஸ்வராஜ் உஸ்பெகிஸ்தான் தலைநகர் டாஷ்கண்டில் அந்நாட்டு வெளியுறவுத்துறை அமைச்சர் அபுல் ஆஸிஸ் காமிலோவ் உடன் வர்த்தகம் பொருளாதாரம் ராணுவம் மற்றும் பாதுகாப்பு உள்ளிட்ட விஷயங்கள் குறித்து ஆலோசனை மேற்கொண்டார் சர்வதேச மற்றும் பிராந்திய அளவிலான பிரச்சனைகள் குறித்து உயர்மட்ட அளவிலான பேச்சுவார்த்தையும் நடைபெற்றது பின்னர் சுஷ்மா ஸ்வராஜ் உஸ்பெகிஸ்தான் பிரதமரையும் சந்தித்து பேசினார் றீகிருஷ்ணா மத்தியஅரசு நாடாளுமன்றத்தில் தாக்கல் செய்துள்ள தகவல் பாதுகாப்பு மசோதா தவறானமுறையில் தகவல்களை பரிமாறும் பெரிய நிறுவனங்களுக்கு தடையாக அமையும் என்று நீதிபதி றீகிருஷ்ணா நம்பிக்கை தெரிவித்துள்ளார்

கட்டாயக்கல்வி சட்டம் அமலுக்கு வந்தபின் பல்வேறு தனியார் பள்ளிகளுக்கு அங்கீகாரம் வழங்கும் நடவடிக்கைகள் தாமதமாக மேற்கொண்டு வருவதாக புகார்கள் தெரிவிக்கப்பட்டதையடுத்து அமைச்சகம் விளக்கம் அளித்துள்ளது

இதுதொடர்பாக மத்தியஅரசு நியமித்துள்ள உயர்மட்டக்குழு சந்திரயான் விண்கலம் ஏவுவது ஒத்திவைக்க வேண்டுமென்று பரிந்துரைத்திருந்தது இதையடுத்து வரும் அக்டோபர் மாதத்தில் ஏவ திட்டமிட்டிருந்த சந்திரயான் வரும் ஜனவரிக்குள் ஏவப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது

நடராஜன் நாட்டிலேயே தமிழகம் மருத்துவம் விவசாயம் உள்ளிட்ட அனைத்து துறைகளிலும் சிறந்து விளங்குவதாக மாநில சுற்றுலாத்துறை அமைச்சர் திரு

இதில் மாநில பிற்படுத்தப்பட்டோர் மற்றும் சிறுபான்மையினர் நலத்துறை அமைச்சர் திருமதி வளர்மதி உள்ளிட்டோர் கலந்துகொண்டனர்

செங்கோட்டையன் ஆசிரியர் தகுதி தேர்வில் வெற்றிபெற்றவர்களுக்கான தனி போட்டி தேர்வு குறித்து முதலமைச்சரிடம் கலந்தாலோசித்து நல்ல முடிவு எடுக்கப்படும் என மாநில பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் திரு

செங்கோட்டையன் தெரிவித்துள்ளார்

ஆசிரியர் தகுதிதேர்வில் வெற்றி பெற்று பணிவாய்ப்பை இழந்தவர்கள் மற்றும் சிறப்பு ஆசிரியர்கள் ஈரோட்டில் அமைச்சரை இன்று சந்தித்து இந்த சிறப்பு தேர்வை ரத்து செய்யவேண்டும் என்று கோரிக்கை மனு அளித்தனர் பாலகிருஷ்ண ரெட்டி ஓசூரில் புதிய தார் சாலைகள் அமைக்கப்பட்டு கிராமப் பகுதிகளில் போக்குவரத்து மேம்படுத்தப்பட்டுள்ளதாக மாநில விளையாட்டுத் துறை அமைச்சர் திரு

பேட்மிண்டன் சீன நாஞ்சிங்கில் நடைபெறும் உலக சாம்பியன்ஷிப் பேட்மிண்டன் போட்டியின் இறுதி ஆட்டத்தில் இன்று இந்தியாவின் பி

சிந்து ஸ்பெயினின் கரோலினா மரினை எதிர்கொள்கிறார்

மகளிர் ஹாக்கி லண்டனில் நடைபெறும் உலகக்கோப்பை மகளிர் ஹாக்கி போட்டியில் இன்றுமாலை நான்கரை மணிக்கு நடைபெறும் இறுதியாட்டத்தில் நெதர்லாந்து அயர்லாந்தை எதிர்கொள்கிறது